பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அறிமுகப்படுத்தியுள்ளார்

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கின் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரைக் கோவில் அருகே கௌதம புத்தர் மற்றும் தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை எடுத்துரைக்கும் காளைகள் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன உலகப் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரைகோவில் ஐந்து ரதம் அர்ஜூனன் தபசு கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை உள்ளிட்ட இடங்கள் புதுப்பொலிவு பெற்று வருகின்றன மேலும் எல் இ டி மின்விளக்கு அவங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளன

கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் இளைஞர்கள் மேலும் அதிகஅளவில் பங்கேற்று உடலுறுதி இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற கூடைப்பந்துப் போட்டியில் அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து சங்கத்திற்கு உட்பட்ட இண்டியானா பேசர்ஸ் அணி சாக்ரமென்டோ கிங்ஸ் அணியை வென்றது இந்தப் போட்டியில் பங்கேற்ற அணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி போட்டி நடைபெற்ற தினம் இந்திய விளையாட்டுத் துறையில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தப் போட்டி விளையாட்டு ஆர்வலர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்தது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய இளைஞர்களிடையே கூடைப்பந்து விளையாட்டு ஏற்கனவே பிரபலமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அணிகள் இங்கு வந்து விளையாடுவது விளையாட்டுத்துறை ஒத்துழைப்புகளை அதிகரிக்க வகை செய்யும் என்றும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பங்களாதேஷ் இடையே நீர்வளம் இளைஞர் விவகாரம் கலாச்சாரம் கல்வி கடலோரக் கண்காணிப்பு உள்ளிட்ட துறைகளில் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அரகமுறைப் பயணமாக இந்தியா வந்தள்ள பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார் அப்போது இருதரப்பு உறவு மற்றும் பிராந்திய விவகாரம் குறித்து இருதலைவர்களும் ஆவோசித்தனர் பேச்சுக்களுக்குப் பின் மூன்று திட்டங்களையும் காணொலிக் காட்சி மூலம் அவர்கள் தொடங்கி வைத்தனர் பங்களாதேஷிலிருந்து சமையல் எரிவாயு இறக்குமதி டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷனில் விவேகானந்தா பவன் அமைத்தல் பங்களாதேஷ் இந்தியா தொழில் திறன் மேம்பாட்டு மையம் அமைத்தல் ஆகிய திட்டங்கள் இதில் அடங்கும் பின்னர் பேசிய பிரதமர் திரு

இருநாட்டு உறவுகளை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா பேசிய போது கடல்சார் பாதுகாப்பு சிவில் அனுளரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக இருநாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக பங்களாதேஷ் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை பிரதமர் திரு மோடி பாராட்டினார் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் திருமதி ஷேக் ஹசீனா செயல்பட்டு வருவதாக கூறினார்

அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தீமையை நன்மை வென்றதைக் குறிக்கும் தர்கா பூஜை உண்மையும் நீதியும் எப்போதும் வெல்லும் என்ற மக்களின் நம்பிக்கையை வலுப்படுததம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நம்பிக்கைதான் மக்கள் நேர்மை உண்மை மற்றும் நீதியைப் பின்பற்றி செயல்பட உந்துசக்தியாக உள்ளது என்றும் குடியரசு தலைவர் தெரிவித்துள்ளார் எனவே தர்கா பூஜை பண்டிகையை மக்கள் முழு மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் கொண்டாடுமாறும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் காவல்துறை மற்றும் காவல் நிலையங்களை பொது மக்களின் நண்பனாக மாற்ற வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் காவல்துறை தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் காவல் நிலையங்களுக்கு வரும் பொது மக்களுக்கு தங்களது கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை ஏற்படும் வகையில் செயல்படுமாறு வலியுறுத்தினார் புதிய சவால்களை எதிர்கொள்ள பாதுகாப்புப் படைகளின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் புலனாய்வு மற்றும் காவல்துறையின் பிற பணிகளின் தன்மையை மேம்படுத்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் கைத்தறி மற்றும் கைவிளைப் பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மிஸோரம் மாநிலம் ஐசாலில் கண்காட்சி ஒன்றை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இவ்விரு துறைகள் மூலம் வடகிழக்குப் பிராந்தியத்தில் அதிக வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் என்றார் இப்பகுதி மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் விதமாகவே மூங்கிலை மரங்களின் பட்டியலில் இருந்து புல்வகைக்கு மாற்ற மத்திய அரசு முடிவு செய்ததாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் வருகிற தீபாவளிப் பண்டிகையை கற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பகமைப் பட்டாசுகளுடன் கொண்டாடுமாறு பொது மக்களுக்கு மத்திய சுகாதாரம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பசுமைப் பட்டாசுகளை புதில்லியில் அறிமுகப்படுத்திய அவர் இந்த வகை பட்டாசுகளை பயன்படுத்துவதன் மூலம் முப்பது சதவீத அளவுக்கு காற்று மாசடைவது குறையும் என்றார் மேலும் பசுமைப் பட்டாசுகளுக்கான உற்பத்தி செலவு குறைவதால் அவை குறைந்த விலைக்குக் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிரதுர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் காரணமாக உலகில் குறைந்தசெலவில் கல்வி கற்கும் மையமாக இந்தியா மாறியுள்ளது என மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த வண்டலூரில் தனியார் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு மனிதவள ஆற்றலைக் கொண்டுள்ள நாடாகத் திகழ்கிறது என்றார்

அறிவியல் தொழில்நுட்ப உலகில் இந்திய இளைஞர்களின் சாதனை பெருமை அடையத்தக்க வகையில் இருப்பதாகவும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார் மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப் பாளையத்தில் இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகம் சார்பில் நடைபெற்று வரும் கண்காட்சியில் இடம் பெற்றுள்ள செயற்கைக்கோள் மற்றும் விமானங்களின் மாதிரி உள்ளிட்ட மாணவர்களின் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டபின் அவர் இதனைத் தெரிவித்தார்

தமிழக அரசின் குடி மராமத்துப் பணிகள் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அன்னசாகரம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்துப் பணிகளுக்குப் பிறகு மழைநீர் பெருகியுள்ளதை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக ஏரிகளில் தண்ணீர் அதிகளவில் தேங்கி நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்திருத்திருப்பதாகக் கூறினார் தமிழ்நாட்டில் நீர்மேவாண்மை திட்டப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் அமெரிக்காவுடனாள் அணுஆயுத ஒழிப்பு பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டதாக வடகொரியா அறிவிததுள்ளது

கஷ்மீரில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ள அம்மாநில முன்னாள் முதலமைச்சர்களும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர்களுமான திரு பருக் அப்துல்லா மற்றும் திரு உமர் அப்துல்லா ஆகியோரை சந்தித்துப் பேச அக்கட்சியினருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நிலவைச் கற்றி வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கும் சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் ஆர்பிட்டர் சாதனம் நிலவின் தென்துருவத்தை படம்பிடித்து அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மின் உற்பத்தியில் ராமநாதபுரம் மாவட்டம் மாநில அளவில் முதலிடம் வகிப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் கூறியுள்ளார்